சுமுகமாக நடத்துவது குறித்து மத்திய அரசு இன்று புதுடெல்லியில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தியது

புதுவையில் விற்கப்படும் மீன்களில் பார்மலின் இருப்பதாக இதுவரை புகார் எதுவும் இல்லை என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுவையில் அரசு நிறுவனங்களை லாபகரமாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் திரு கந்தசாமி கூறி உள்ளார் கூட்டம் நாடாளுமன்றத்தின் மழைக்காலக் கூட்டத் தொடர் நாளை தொடங்குவதை ஒட்டி நாடாளுமன்ற அலுவல்களை சுமுகமாக நடத்துவது தொடர்பாக மத்திய அரசு இன்று புதுடெல்லியில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் ஒன்றை நடத்தியது பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அனந்தகுமார் மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் திரு ஆனந்த சர்மா திரு குலாம் நபி ஆசாத் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு ஷரத்பவார் மூத்த சிபிஐ தலைவர் திரு டி ராஜா உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அலுவல்களை சுழுகமான முறையில் நடத்த அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திரமோடி இக்கூட்டத்தின் போது கேட்டுக் கொண்டார் அனைத்து அரசியல் கட்சிகளும் இதற்கு ஒப்புக் கொண்டுன்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அனந்தகுமார் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையத்திற்கு அரசியல் சாசன அந்தஸ்து வழங்கும் மசோதா தேசிய மருத்துவ கவுன்சில் மசோதா திருநங்கை உரிமை பாதுகாப்பு மசோதா உள்ளிட்ட மசோதாக்களும் அவையில் கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது

இத்தகைய கொடுரமான சம்பவங்கள் இயல்பானதாக மாறிவிடுவதை தடுக்கும் வகையில் வன்முறை கும்பல்களை இரும்புகரம் கொண்டு ஒடுக்க வேண்டியது அவசியம் என்று தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான பெஞ்ச் இன்று தமது உத்தரவில் கூறியது

ஓபிஎஸ் தமிழக துணை முதலமைச்சர் திரு ஓ பன்வீர்செல்வம் மீதான சொத்து குவிப்பு புகார்களை சிபிஐ விசாரிக்க ஏன் உத்தரவிடக் கூடாது என்று சென்னை உயர் நீதிமன்றம் கேள்வி எழுப்பி உள்ளது

புகார் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றிய விவரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வரும் திங்கட்கிழமை வரை அவகாசம் தேவைப்படுவதாக அரசு தரப்பில் கோரப்பட்டதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட விசாரணை திங்கட்கிழமைக்கு ஒத்தி வைக்கப்பட்டது

மாநாடு சென்னையில் தமிழகத்தின் ழுதலாவது பிராந்திய பொது நூலகங்கள் மாநாட்டை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் இன்று தொடக்கி வைத்தார்

அறிவைப் பரப்புவதில் நூலகங்கள் ஆற்றி வரும் முக்கிய பங்களிப்பை வலியுறுத்திய அவர் குறிப்பாக சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதும் கிராமப்புற மாணவர்கள் பொது நூலகங்களையே நம்பி இருப்பதால் அனைத்து மாவட்ட நூலகங்களில் ஐஏஎஸ் படிப்புதவி மையங்கள் அமைக்கப்படும் என்றார் பொது நூலகங்கள் அல்லாது இதர முக்கிய நூலகங்களை தரம் உயர்த்தவும் தமிழக அரக நிதி ஒதுக்கிடு செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்திய பொது நூலக இயக்கம் எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை இணைந்து இம்மாநாட்டிற்கு ஏறாபடு செய்திருந்தன புதுவை மீன் புதுவையில் விற்க்கப்படும் மீன்களில் பார்மலின் வேதிப் பொருள் இருப்பதாக இதுவரை புகார் எதுவும் இல்லை என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இன்று சட்டமன்றத்தில் அஇஅதிமுக உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் கொண்டு வந்த சிறப்பு குறிப்புக்கு பதில் அளித்த அவர் மீன்களில் பார்மலின் பயன்படுத்தப்படுகிறதா என்று அரசு ஆராயும் என்றும் இதுகுறித்து சமூக ஊடகங்களில் வதந்தி பரப்புவோர் வெளிநாடுகளில் இருந்தே செயல்படுவதாகவும் அஇஅதிமுக உறுப்பினர் திரு அன்பழகன் கொண்டு வந்த மற்றொரு கூறினார் சிறப்பு குறிப்புக்கு முதலமைச்சர் பதில் அளிக்கையில் கேரளத்தில் விசாரணைக்கு சென்ற புதுச்சேரி போலீசாரை தாக்கிய சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க கேரள அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றார் விசாரணைக்கு வரும் வெளிமாநில போலீசாருக்கு பாதுகாப்பு அளிக்கும் பொறுப்பு மாநில அரசுக்கு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சமூக நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி காங்கிரஸ் உறுப்பினர் திரு தனவேலு கொண்டு வந்த சிறப்பு குறிப்புக்கு பதில் அளிக்கையில் பிறப்பட்ட வகுப்பினர் மற்றும் சிறுபான்மை நலத்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என்றும் இத்துறைக்கு முழுநேர இயக்குனரை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார்

புதுச்சேரி கலை பண்பாட்டுத் துறை அமைச்சர் துறை மூலமான விழாக்களில் பங்கேற்பதில்லை என்றும் விழாக்களை ஏனாமில் நடத்தவே முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் திமுக உறுப்பினர் திரு ஆர் சிவா குற்றம் சாட்டினார் புதுவையில் கடந்த ஆண்டு வணிகத் திருவிழா ஏன் நடத்தப்படவில்லை என காங்கிரஸ் உறுப்பினர் திரு லட்சுமி நாராயணன் வினவினார் சுற்றுலா பயணிகளாக புதுவைக்கு வரும் இளைஞர்கள் கலாச்சாரத்தைப் பாழடிப்பதை அனுமதிக்க கூடாது என்று அஇஅதிமுக உறுப்பினர் திரு அன்பழகன் வலியுறுத்தினார்காரைக்கால் கார்னிவெல் திருவிழா இவ்வாண்டு நடத்தப்படும் என முதலமைச்சர் தெரிவித்தார் கந்தசாமி புதுவையில் அரசு நிறுவனங்களை லாபகரமாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கூட்டுறவுத் துறை அமைச்சர் திரு கந்தசாமி தெரிவித்துள்ளார் இன்று சட்டமன்றத்தில் கேள்வி நேரத்தின் போது இதைத் தெரிவித்த அவர் பாசிக் போன்ற அரசு நிறுவனங்கள் நஷ்டத்தில் செயல்படுவதற்கு நிர்வாக தவறுகளே காரணம் என்றும் பாசிக் மதுபான பார்கள் கூட நஷ்டத்தில் தான் உள்ளதாகவும் கூறினார்

பொதுத் துறை நிறுவனங்களை லாபகரமாக செயல்படுத்துவது குறித்து முன்னாள் ஐஏஎஸ் திரு விஜயன் தலைமையிலான குழு அரசுக்கு அறிக்கை கொடுத்திருப்பதாகவும் தலைமைச் செயலர் பார்த்து அனுப்பிய பின்னர் இந்த அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் பள்ளி புதுவையில் மூடப்பட்ட லிங்காரெட்டிப்பாளையம் கட்டுறவு சர்க்கரை ஆலையில் செயல்பட்டு வரும் பள்ளியை அரசு பள்ளியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அரகத் தெரிவித்துள்ளது கூட்டுறவுத் துறை அமைச்சர் திரு கந்தசாமி இன்று சட்டமன்றத்தில் கேள்வி நேரத்தின் போது இதைத் தெரிவித்தார் மற்றொரு கேள்விக்கு திரு கமலக்கண்ணன் பதில் அளிக்கையில் புதுச்சேரி வேளாண் அறிவியல் மையத்தையும் காரைக்கால் வேளாண் கல்லூரியையும் ஒருங்கிணைத்து புதுவையில் வேளாண் பல்கலைக்கழகம் ஒன்றைத் துவக்க அரசு பரிசிலித்து வருவதாக தெரிவித்தார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரியில் புதிய படிப்புகளைத் தொடக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாளை தொடங்க உள்ள நாடாளுமன்றத்தின் மழைக்காலக் கூட்டத் தொடரை கமுகமாக நடத்துவது குறித்து மத்திய அரசு இன்று புதுடெல்லியில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தியது

புதுவையில் விற்கப்படும் மீன்களில் பார்மலின் இருப்பதாக இதுவரை புகார் எதுவும் இல்லை என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுவையில் அரசு நிறுவனங்களை லாபகரமாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் திரு கந்தசாமி கூறி உள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது